நி தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான நடவடிக்கைகள் விரைவுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி உள்ளது

தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை இன்று சுட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர் செல்வம் காலை பத்து மணியளவில் வரும் நிதியாண்டிற்கான இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் இந்த நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு புதிய திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கும் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

நலன் விவசாயிகள் நலன்

எனவே அவர்களின் ஏற்றத்திற்கு எற்ற பட்ஜெட்டதாகதான் இருக்கும் எனவே மக்களின் நாடித்துடிப்பிற்கு ஏற்றால்போலதான் இந்த பட்ஜெட் இருக்கும்ப இதற்கிடையே சுட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு பேரவை தலைவர் திரு தனபால் தலைமையில் இன்று பிற்பகல் கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பது குறித்து விவாதித்து முடிவெடுக்க உள்ளது இந்நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது பட்ஜெட் கூட்டத்தொடரில் மேற்கொள்ளவேண்டிய அனுகுமுறை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது தொடர்பாக சர்வகேச முதலீட்டாளர்கள் மாநாடு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் கூறியுள்ளார்

மாநாட்டின் வெற்றியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திரு ஸ்டாலின் முதலீட்டாளர்கள் தொடர்பாக அடிப்படையற்ற கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் திரு சம்பத் கூறியுள்ளார் சிறு குறு தொழில் துறையின் முதலீடுகள் குறித்த விவரங்கள் முழுவதும் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக தொழில்துறை உளரக அமைச்சர் திரு பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் திருவள்ளுர் மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது மக்களவை தேர்தலில் மேற்கொள்ளவேண்டிய அனுகுமுறை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மக்களவை தேர்தலுக்கான வேட்பாளர்களை இம்மாதம் இறுதிக்குள் முடிவு செய்யுமாறு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளார் நேற்று புத்தில்லியில் கட்சியின் பொதுச்செயலாளர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் கண்ணியமான முறையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திரு ராகுல்காந்தி இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக காங்கிரஸ் திரு தலவர் திரு ராகுல்காந்தி கண்ணியமற்ற வகையில் கருத்துக்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது நேற்று புதுதில்லயில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித்தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா இதபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பதை காங்கிரஸ் தவிர்க்கவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான நடவடிக்கைகள் விரைவுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி உள்ளது நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா இதுதொடர்பாக தேர்தல் ஆணையம் சட்ட அமைச்சகத்துடன் விவாதித்திருப்பதாக தெரிவித்தார் தவறான பிரமாணப் பத்திரங்களை தாக்கல் செய்யும் வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை தேர்தல் சீர்த்திருத்தம் தொடர்பாள அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது மத்தியில் பிஜேபி தலைமயிலாள அரசு பொறுப்பேற்ற பின்னர் வேளாண் உட்பட அனைத்து துறைகளும் சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நேர்மையான வெளிப்படையான நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் கோடிக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் கூறினார் சுயதொழிலை ஊக்குவிப்பத்றகாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் அரசியல் சாசன அமைப்புகளின் கண்ணியத்திற்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் காங்கிரஸ் செயல்படுவதாகவும் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் சுகாதாரத்துறைகான நிதி ஒதுக்கீட்டினை அதிகரிக்கவேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் நேற்று புதுதில்லியில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டார் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தின்கீழ் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை ஏழை குடும்பங்கள் இலவச மருத்துவ சிகிச்சை பெற்றுவருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது தொடர்பாக மீண்டும் பேச்சுக்களை நடத்த இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத செயல்களை தூண்டிவிடுவதற்காக சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வருவதாக ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் பத்து நக்ஸவைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஸ்ரீநகர் ஜம்மு இடையேயான தேசிய நெடுஞ்சாலையின் சுரங்கப்பாதைக்குள் பனிச்சரிவு காரணமாக சிக்கியுள்ள பத்து பேரை மீட்க்கும் பணி நடைபெற்றுவருகிறது பேருந்துகள் மற்றும் ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இந்தியா நியூஸிலாந்து அணிகளுக்கிடையேயான இரண்டாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது

மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் நியூஸிலாந்து வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது மூன்றாவது மற்றும் இறுதிப்போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது இந்தியா நியூஸிலாந்து அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மகளிர் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இதே மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ளது இந்திய நேரப்படி காலை ஏழரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது

இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது

நெய்வேலியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் கர்நாடகா அடுத்த சுற்றுக்கு முன்னேறி உள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் தில்லி வடகிழக்கு அணிகளுக்கு இடையேயான நேற்று நடைபெற்ற ஆட்டம் ட்ராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஜாம்சட்பூர் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது

இன்று நடைபெறவுள்ள போட்டியில் கொச்சி அணி ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது

ரஞ்சிக் கோப்பையை தொடர்ந்து இரண்டாவது முறையாக விதர்பா வென்றுள்ளது